தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியில் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் புதிய இணையதளத்தையும் அவர் அறிமுகம் செய்யவுள்ளார் இதுதொடர்பான சிறப்பு நினைவு அஞ்சல் தலை மற்றும் அஞ்சல் உறையை பிரதமர் வெளியிடுகிறார்

மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏற்படுத்துவதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் நேற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார் இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டு அறிக்கை மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்றம் திரு நட்டா தெரிவித்தார்

இந்த துறைகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் தொழில் புரிவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என்று தொழில் மற்றும் வர்த்தக துறை அமைச்சகத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

இதற்கான நடைமுறை எளிமைபடுத்தப்பட்டு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து கூடுதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது அடுத்த ஆண்டு குடியரசு தனத்தன்று இந்த விருதுகள் அறிவிக்கப்படும்

இந்த மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்துகொண்டு அவர் பேசினார் கண் மருத்துவமனையிலும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிகிச்சை அரச அளிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் திருச்சியிலிருந்து இன்று அதிகாலை தபாய் புறப்பட்ட விமான தொழில்நட்ப கோளாறு காரணமாக மும்பையில் பத்திரமாக திரையிறக்கப்பட்டது

இந்த விமானம் கட்டுப்பாட்டு கோபுரத்தில் உரசி சென்றதாக வெளியான செய்தியையும் அதிகாரிகள் மறுத்தனர் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தராஜன் வலியுறுத்தியுள்ளாா் நேற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார் பாலியல் துன்புறுத்தலினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் கேட்டுக் கொண்டார் மத்திய தகவல் ஆணையத்தின் வருடாந்திர மாநாட்டினை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் தகவல் பெறும் உரிமை சுட்டம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது மத்திய மாநில அரசுகளின் தகவல் ஆணையர்கள் மற்றும் சமூக ஆர்வவர்கள் இதில் பங்கேற்கின்றனர் ரபேல் ஒப்பந்தம் இரண்டு அரசுகளுக்கு இடையேயானது என்று பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் நேற்று பாரிஸில் செய்தியாளர்களிடம் பேசினார்

இந்த போர் விமானத்தை உற்பத்தி செய்யும் நிறுவனம் அதன் தொழில்முறை பங்குதாரர்களை தேர்வு செய்வதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்தார் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் திருவள்ளுர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

வெளியுறவு அமைச்சர் நிலையிலான பேச்சுவார்த்தையை இந்தியா ரத்து செய்துள்ளது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என பாகிஸ்தான் கூறியுள்ளது சீனாவுக்கு சிவில் அணுக்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது

உள்ளாட்சி தேர்தல்களுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநில தேர்தல் ஆணையர் திரு மாலிக் பெரோஸ்கான் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார் தேனி மாவட்டம் மேலசொக்கனாதபுரம் பேரூராட்சியில் தீவிர துப்புரவுப் பணி நேற்று மேற்கொள்ளப்பட்டது

இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஹைதராபாத்தில் தொடங்குகிறது இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது இப்போட்டிக்கு பின்னர் இரு அணிகளும் ஐந்து ஒரு நாள் போட்டிகளில் பங்கேற்கின்றனர் இதில் முதல் இரண்டு ஆட்டங்களுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

ஆசிய பாரா விளையாட்டு போட்டியில் இந்தியா நேற்று ஒரு தங்கம் நான்கு வெள்ளி எட்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஜெகர்த்தாவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் உயரம் தாண்டுதல் பிரிவில் சரத்குமார் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார்

சந்தீப் மானுக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது

ராதா வெங்கடேஷ் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார்

மலேசியாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பத்தைந்துக்கு தொடங்குகிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆட்டங்களில் பாட்னா அணி உத்தரபிரதேச அணியையும் தமிழக அணி பெங்கால் அணியையும் வென்றன